இறுதிக்கட்டத்தைஎட்டிபுள்ளது

அமேசான் நிறுவனங்கள் தள்ளுபட விலையில் பொருட்களைவிற்பனைசெய்வதுகுறித்துவிசாரணைநடத்தப்படுவதாகமத்தியஅமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

இங்கிலாந்தைஎதிர்கொள்கிறது

வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இன்றும் அதிவேகமாகவளர்ச்சியடைவதற்கு அரசுமுயற்சிகளைமேற்கொண்டுவருகிறதுஎன்றார் அண்மையில் வெளியிடப்பட்ட ஐ எம் எப் அறிக்கையின்படி இந்தியா சீனாஆகிய இரு நாடுகளின் பொருளாதாரவளா்ச்சியும் ஆறு புள்ளிஒன்றுசதவீதமாகமதிப்பிடப்பட்டுள்ளது

தேர்தல் பிரச்சாரம் நாளைமாலையுடன் முடிவடையவுள்ளது இந்நிலையில் பிரதமா் திருநரேந்திரமோடிமகாராஷ்டிராமாநிலம் கொஹானா ஹிசாா் ஆகிய இடங்களில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார் இதேபோல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்தியும் மகாராஷ்டிராவில் பொதுக்கூட்டங்களில் பேசவிருக்கிறார் வாவ்மார்ட் நிறுவனத்தின் ஃபிலிப்கார்ட் மற்றும் அமேசான் அஆன்வைள் வர்த்தகநிறுவனங்கள் தள்ளுபடவிலையில் பொருட்களைவிற்பனைசெய்வதுகுறித்துவிசாரணைநடத்தப்படுவதாகமத்தியவர்த்தகத்துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஆன்லைன் நிறுவனங்கள் அதிகப்படியானதள்ளுபடிகளைவழங்கிசில்லறைவிற்பனைக்குபாதிப்பு விதத்தில் ஏற்படுத்தம் நடந்துகொள்வதுகுறித்துஅவர்களிடம் கேள்விஎழுப்பப்பட்டுள்ளதாகதெரிவித்தார் ஆன்லைன் வர்த்தகம் என்பதுவிற்பனையாளர்களையும் நுகர்வோரையும் இணைக்கும் ஒருபாலமாக இருக்கவேண்டும் என்றுகூறியஅவர் சட்டத்தைமீறுபவர்கள் மீதுகடுமையானநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார் அகில இந்தியவர்த்தகர்கள் கூட்டமைப்பினர் சமீபத்தில் இதுகுறித்துவர்த்தகஅமைச்சருக்குகூதம் அதில் குறிப்பாகஅமேசான் மற்றும் எழுதியிருந்தனர் நிறுவனங்கள் போட்டிபோட்டுக்கொண்டுவழங்கும் தள்ளுபடிகள் குறித்துகேள்விஎழுப்பியிருந்தனர் ஆரோக்கியதிட்டத்தில் ஐம்பதுலட்சத்துக்கும் பிரதமரின் மக்கள் அதிகமானமக்கள் பயனடைந்திருப்பதாகபிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார்

ஐம்பதுகோடிபயனாளிகளை இலக்காகக் கொண்டுள்ள ஆயுஷ்மாள் பாரத் திட்டம் அரசுநிதியுதவியில் செயல்படுத்தப்படும் உலகின் மிகப்பெரியதிட்டமாகும் என்றுஅவர் குறிப்பிட்டார்

தனதுஅதிகாரத்தைபயன்படுத்திபல்வேறுமுறைகேடுகளில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவிசாரணை அதிகாரிதெரிவித்துள்ளார்

அம்மாநிலமுதலமைச்சர் திருஷய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரப்பிரதேசபணியாளர் தேர்வு வாரியத்திற்கு இதற்கானஉத்தரவைபிறப்பித்துள்ளார் இந்தத் தேர்வு முறைகள் வெளிப்படையாகவும் எந்தவிததவறுகள் இல்லாமலும் மேலும் நடத்தப்படவேண்டும் என்றும் அவர் அந்தஉத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்

எல்லைக்குஆப்பால் உள்ளசக்திகளின் அனைததுவிதமானதீயமுயற்சிகளையும் முறியடிக்கதீவிரநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவருவதாகதிருதில்பாக் சிங் தெரிவித்தாா் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தயாரிக்கப்பட்டபல்வேறுபொருட்களைசந்தைப்படுத்துவதற்கானசில்லறைவிற்பளைகூடத்தைஅம்மாநிலஆளுநர் திருசத்யாபால் மாலிக் நேற்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தார் ஐம்மு கஷ்மீர் இல்லத்தில் உள்ளஅதிநவீன அரங்கில் கஷ்மீரின் கைவினைப் பொருட்கள் பாரம்பரியஉணவு வகைகள் போன்றவைவிற்பனைக்குவைக்கப்பட்டுள்ளன

பாதுகாப்புத்துறையில் செயற்கைநுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு நவீன ஆயுதங்கள் வெடிபொருட்கள் போன்றவை புதிதாகதொடங்கப்படும் தொழில்களில் முக்கியபங்குவகிக்கும் என்றும் திரு ஜாஜூ குறிப்பிட்டார்

இந்ததிட்டம் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது கோயம்புத்தார் மாவட்டத்திலுள்ளபில்லுர் அணைமுழுகொள்ளளவைஎட்டியுள்ளதால் பவானிஆற்றின் கரையோரமக்களுக்குவெள்ளஅபாயஎச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் நொய்யல் ஆற்றின் நீர்பிடிப்புப் பகுதிகளில் கனமழைபெய்துவருவதால் ஆலந்துறையில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதனால் தாழ்வானபகுதியில் உள்ளமக்களுக்குவெள்ளஅபாயஎச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது நீலகிரிமாவட்டத்தின் பல்வேறுபகுதிகளில் நிலச்சரிவுகள் காரணமாகநீலகிரிமலைரயில் போக்குவரத்துநாளைவரைநிறுத்திவைக்கப்பட்டுள்ளது

ஜோஹர்கோப்பைக்கானஜுனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்றுஇங்கிலாந்தைஎதிர்கொள்கிறது மலேசியாவில் நடைபெறவுள்ள இப்போட்டிபிற்பகல் மணிஒன்றுமுப்பதுக்குதொடங்குகிறது